நரேந்திரமோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார்

எரிபொருட்களின் விலை வியாழக்கிழமைக்கு பிறகு தொடர்ந்து குறைந்து வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று கரியமாணிக்கம் குட்டியாங்குப்பம் ஆகிய ஊர்களில் ஏரிக்குச் செல்லும் வாய்க்கால்களையும் பங்காரு மற்றும் சித்தேரி வாய்க்கால்களையும் பார்வையிட்டார் வில்லியனூர் ஆத்துவாய்க்காலையும் அவர் பார்வையிட்டார் இந்த வாய்க்கால்களில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணியை அவர் ஆய்வு செய்தார் தூர்வாரும் பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட இந்த வாய்க்கால்கள் தற்போது கத்தமாகவும் அதிக அளவில் மழை நீரை ஏரிகளுக்கு கொண்டு செல்லத் தயாராக உள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தப் பணி முழுவதும் தொண்டுள்ளம் படைத்தவர்களின் ஆதரவால் செய்யப்படுகிறது என்றும் பணியை பொதுப்பணித் துறை அதிகாரிகள் மேற்பார்வையிடுகிறார்கள் என்றும் அது தெரிவிக்கிறது ஒப்பந்ததாரர் மேற்கொள்ளும் பணிக்காக அவர் நன்கொடையாளர்களிடம் இருந்து நேரடியாக பெறுவார் என்றும் இதில் அரசின் குறிப்பீடு எதுவும் கிடையாது என்றும் செய்திக்குறிப்பு கூறுகிறது பல ஆண்டுகளாக தூர் வாரப்படாமல் இருந்த வாய்க்கால்கள் தற்போது தூர் வாரப்படுவது குறித்து அந்தந்த பகுதி மக்கள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர் வாய்க்கால்களைத் தூர்வாரும் பணி விவசாயிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பயனளிக்கும் என்பதால் இதில் எந்தப் பிரச்சனையும் வேண்டாம் என்று அவர்கள் கூறினர் நீர்வளம் மிகு புதுச்சேரி இயக்கத்தில் அரசியலை அரசு ஒதுக்கி வைக்க வேண்டுமென்று மக்கள் விரும்புவதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

கவுகாத்தியில் நடைபெறும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் தொடர் போட்டியின் இன்றைய முதலாவது ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது

நரேந்திரமோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார்

புதுவை பகுதி பாசன வாய்க்கால்கள் பல ஆண்டுகளுக்குப் பின் தூர்வாரப்படுவதால் மக்கள் மகழ்ச்சி அடைந்துள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுன்னார்